வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது

கிரண் பேடி இன்று காவல்துறை ரோந்துப் பணி அதிகாரிகளுக்கு பணியறிவுத் தேர்வு நடத்தினார் நீதி தேவையுள்ள ஒவ்வொருவருக்கும் எளிதில் கிடைக்கத் தக்கதாக இருக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இன்று ஜோத்பூரில் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் புதிய கட்டிடத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் குறித்த காலத்தில் நீதி வழங்க நீதித்துறையினர் பாடுபட வேண்டும் என்றும் தேவை உள்ளவர்களுக்கு சட்டசேவைகளை இலவசமாக வழங்குதல் அவசியம் என்றும் வலியுறுத்தினார் குறைப்பதிலும் நீதித்துறையின் செயல்பாடுகளை துரிதப்படுத்துவதிலும் தொழில்நுட்பம் முக்கியப் பங்காற்ற முடியும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் தீர்ப்புகளை மொழிகளில் வழங்குவதற்கான உச்சநீதிமன்றத்தின் முயற்சிகளைப் பாராட்டிய அவர் நீதிமன்ற தீர்ப்புகள் உள்ளுர் மொழிகளில் கிடைத்தால் தான் அனைவரும் படித்து புரிந்து கொள்ள முடியும் எனறார் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு

நரேந்திர மோடி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் ஆகியோர் முப்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முப்படையினர் குடும்ப நலத் திட்டங்களுக்கு பொதுமக்கள் தாரளமாக நன்கொடை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

இதன் ஒரு பகுதியாக குப்பைகளை அகற்றிய படியே மெல்லோட்டம் ஓடும் ப்ளாக்கிங் நிகழ்ச்சியை இன்று டெல்லி கண்டோன்மென்ட் பகுதியில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார் மஹாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நடைபெறும் அகில இந்திய டிஜிபி க்கள் மற்றும் ஐஜிபி க்கள் மாநாட்டில் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டு உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான பிரச்னைகள் குறித்து விவாதம் நடத்தினார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத் தோவல் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் ஊட்ட அரசு மேலும் பல நடவடிக்கைகளை ஆராய்ந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

ஜிஎஸ்டி பற்றி நிதியமைச்சர் குறிப்பிடுகையில் ஜிஎஸ்டி சபை தான் வரிக் கட்டமைப்பை தீர்மானிக்க வேண்டும் என்றார்

ஒரு சில சம்பவங்களை தவிர தேர்தல் பொதுவாக அமைதியான முறையிலேயே நடைபெற்றது சிசாய் தொகுதியில் போலீசாருக்கும் உள்ளுர் மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்தார்

பழனிச்சாமி அறிவித்துள்ளார் இன்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே அறிவித்தபடி ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மட்டும் தேர்தல் நடைபெறும் என்றும் வேட்பு மனுத்தாக்கல் நாளை மறுநாள் தொடங்கும் என்றும் கூறினார்

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர்

ரோந்து பணி அதிகாரிகள் தத்தம் பகுதிகளில் அமைப்பு ரீதியிலான குற்றங்களை தடுக்கவும் மூத்த குடிமக்கள் மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பழைய குற்றவாளிகளை கண்டுபிடித்து சரியான வேலை வாய்ப்பு பயிற்சியில் சேர்க்கவும் உறுதியேற்றனர் ஆண் பெண் காவலர்கள் தத்தம் பகுதிகளில் உள்ள குடும்பங்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு பொறுப்பின்றி திரியும் பிள்ளைகள் மற்றும் ஜாமீனில் வெளியே வருபவர்களை கையாளுவதில் உதவ வேண்டும் என்று துணைநிலைஆளுநர் கேட்டுக் கொண்டார் முன்னதாக கிழக்க போக்குவரத்து காவல் நிலையத்திலும் அவர் நேரடி ஆய்வு மேற்கொண்டு மூத்த காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து காவல்துறையினர் தயக்கம் ஏதுமின்றி போக்குவரத்து விதிமீறல்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் கூறினார் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரம அஞ்சலகம் அனைத்து மகளிர் தபால் நிலையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது முற்றிலும் பெண் ஊழியர்களால் இயக்கப்படும் இந்த அஞ்சலகத்தை சென்னை நகர மண்டல தலைமை தபால் அதிகாரி திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார் அஞ்சலகப் பணியில் பெண்கள் அதிகம் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையிலும் அஞ்சல் துறையின் செயல்பாடுகளில் மகளிர் அதிகாரமளித்தல் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதை வெளிப்படுத்தும் வகையிலும் அஞ்சல் துறை இவ்வாறு நடவடிக்கை புதுச்சேரி எடுத்துள்ளது முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு அகில் நாயர் மற்றும் மண்டல அஞ்சல் கோட்ட ஊழியர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

புதுச்சேரியில் கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமூக நலத்துறை அமைச்சர் திரு

புதுச்சேரியில் நிதி நெருக்கடி வேலை வாய்ப்பின்மை துணைநிலை ஆளுநரின் தலையீடு போன்ற பிரச்னைகளை விவாதிக்க சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார்

புதுச்சேரியில் அதிகாரிகளுக்கு முதுகெலும்பு இல்லையா என்று கேட்கும் முதலமைச்சர் தமது சொல்லை மீறி துணைநிலை ஆளுநரை சந்தித்ததாக கூறப்படும் அமைச்சர்களிடம் அதே கேள்வியைக் கேட்பாரா என்று திரு அன்பழகன் வினவினார் புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தக்கோரி அஇஅதிமுக நீதிமன்றத்தை அணுகும் என்றும் அவர் தெரிவித்தார்

திருடிய வெங்காய மூட்டையை இருச்சக்கர வாகனத்தில் வைத்து எடுத்துச் செல்ல அவர் முயன்றதை வியாபாரிகள் கண்டுபிடித்து அவரைக் கட்டிப்போட்டு உதைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர்

வடக்கு திசையில் இருந்து வீசும் காற்றின் சாதகப் போக்கினால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் நீதி அனைவருக்கும் எளிதில் கிடைக்கத் தக்கதாக இருக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி இன்று காவல்துறை ரோந்துப் பணி அதிகாரிகளுக்கு பணியறிவுத் தேர்வு நடத்தினார் இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது